பல்வேறு பிரச்சினைகளால் ஏற்பட்ட அமளி காரணமாக இரு அவைகளும் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன மேகாலயா முதலமைச்சராக தேசிய மக்கள் கட்சித்தலைவர் திரு கான்ராட் சுப்மா இன்று பதவியேற்றார்

இனி விரிவான செய்திகள் அரசு அலுவலகங்களில் கோப்புகள் தேங்காவண்ணம் மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணித்து உடனடி தீர்வுகாண வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் நடைபெற்றுவரும் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று முதலமைச்சர் உரையாற்றுகையில் கோப்புகளின் பின்னணியில் தனி மனித வாழ்க்கையோ பிரச்சினைகளோ அல்லது சமுதாய திட்டங்களோ உள்ளன என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் கருத்தில்கொண்டு செயல்பட வேண்டும் என்றார் மக்கள் பிரச்சினைகளை சார் நிலை அலுவலகர்கள் மூலம் அறிந்து அதனை துரிதமாக தீர்க்க வேண்டும் என்றும் கூறினார் மாவட்ட அளவில் தீர்க்க முடியாத பிரக்சினைகள் இருப்பின் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தத்தமது மாவட்டங்களில் உள்ள முக்கிய பிரச்சினைகள் குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் ஒருங்கிணைந்த கூட்டுப்பண்ணையும் நீடித்த மானாவாரி வேளாண்மைக்கான இயக்கம் போன்ற முன்னோடித் திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் இத்திட்டங்கள் குறித்த தகவல்களை விவசாயிகள் அறிந்துகொள்ள மாவட்ட ஆட்சியர்கள் வழிகாட்டியாக செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் கட்டணமில்லா வண்டல் மண் வழங்கும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேளாண்மைத்துறையுடன் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பள்ளிக்கல்விக்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதை கருத்தில்கொண்டு இடைநிற்றலை அறவே தடுத்து தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் சத்துனவு மற்றும் அங்கன்வாடி மையங்கள் சரியான வகையில் இயங்குகின்றனவா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புப்பகுதிகளில் குடிநீர் சாலை வசதி கழிப்பறை வசதி உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அனைத்து மாநராட்சி மற்றும் நகராட்சிகளில் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சுகாதார குறியீடுகளில் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதற்கு தாய் சேய் இறப்பு விகிதம் இல்லை என்ற நிலையை எய்திட வேண்டும் என்றார் தொற்று நோய்களிலிருந்து பொதுமக்களை காப்பதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் சுகாதாரம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தனிநபர் மற்றும் பொதுக்கழிப்பிடங்களை கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இடர்பாடு உள்ளுர் பிரச்சினை ஏற்படும் சூழ்நிலைகளில் களத்திற்கு சட்டம் ஒழுங்கு இயற்கை நேரடியாக சென்று மக்களின் துயர் துடைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களை கேட்டுக்கொண்டார்

ஐ என் எக்ஸ் ஊடக பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள திரு கார்த்தி சிதம்பரம் இன்றுதில்லி பாட்டியாலா தனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ஊர்த்தி சிதம்பரத்திடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் முழு ஒத்துழைப்பு தரவில்லை என்றும் கூறினார் மேலும் பல தகவல்களை அவரிடமிருந்து பெறவேண்டியிருப்பதால் விசாரணை நடத்த கூடுதல் அவகாசம் கோரினார்

மக்களவை இன்று காலை கூடியதும் தெலுங்கு தேசும் கட்சி உறுப்பினர்களும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் ஆந்திரப் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குமாறு கூறி அவைத் தலைவரின் இருக்கைக்கு முன் நின்று கோஷம் எழுப்பினர் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்குமாறு வலியுறத்தி அஇஅதிமுக உறுப்பினர்களும் அவர்களுடன் இணைந்து கொண்டு அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்தி வைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் அஇஅதிமுக தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அஇஅதிமுக உறுப்பினர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் வைர வியாபாரி நீரவ் மோடியை இந்தியாவிந்கு கொண்டுவருமாறும் தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்கள் ஆந்திரப் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்த்து வழங்கக் கோரியும் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர் உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோரிக்கைகயை வலியுறுத்த வேண்டாம் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார் சிறிது நேரம் அவை ஒத்திவைக்கப்பட்ட நேரத்தில் அவை முன்னவரும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் தமது அறைக்கு வருமாறு திரு வெங்கைய்யா நாயுடு வேண்டுகோள் விடுத்தார் பின்னர் அவை மீன்டும் கூடியதும் தொடர்ந்து அமளி நிலவியது நாடாளுமன்றத்தை கேலி பொருளாக மாற்றக் கூடாது என்று அமளியில் ஈடுபட்டவர்களை அவைத் தலைவர் கேட்டுக் கொண்டார் மாநிலங்களவையில் இன்று பிற்பகலிலும் இதே நிலை நீடித்தது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் பொதுத்துறை வங்கிகளில் நிதி முறைகேடுகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக கூறினார் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரின் முக்கியத்துவம் கருதியும் நிதி மசோதாவை நிறைவேற்ற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தருமாறு அவர் கேட்டுக்கொண்டார் அவை நடவடிக்கைகளை முடக்குவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லையென்றும் திரு விஜய் கோயல் குறிப்பிட்டார் இதை ஏற்க மறுத்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவை துணைத்தலைவர் திரு பி ஜே குரியன் அவை நாளை வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்கார் இதனிடையே நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்தகுமார் எதிர்க்கட்சிகளுடன் எந்த விவகாரம் குறித்தும் விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் முறைப்படியான விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கூறினார் திரிபுரா நாகாலாந்து மேகாலயா சுட்டமன்றத் தேர்தல்களில் பிஜேபி க்கு கிடைத்த வெற்றி கட்சியின் கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் கிடைத்த வெற்றி என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசியபோது அவர் இதை தெரிவித்தாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மக்கள் வெறுப்புணர்ச்சி மற்றும் வன்முறை அரசியலை நிராகரித்துள்ளதை வடகிழக்கு மாநில தேர்தல் முடிவுகள் உணர்த்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் புரிந்தகொண்டு பணியாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடி இக்கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்

ஷில்லாங்கில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மாநில ஆளுநர் திரு கங்கா பிரசாத் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு கான்ராட் சங்மாவுக்கும் அமைச்சர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இதனால் பதக்கப் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் மனு வுக்கும் ஓம் பிரகாஷ் மித்தர்வால் லுக்கும் தங்கப் பதக்கம் கிடைத்துள்ளது

இந்தியா இவங்கைக்கு இடையிலான டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டிஇன்று கொழும்புவில் நடைபெறுகிறது